மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநில சுட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நோத்தில் தொடங்கவுள்ளது தமிழகத்தில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திமுக ஆட்சி அமைந்தால் ஐவுளித் துறையை மேம்படுத்துவதற்காக தனி ஐவுளி ஆணையம் அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர்

மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன

இம்மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் இடதுசாரி அணிகளுக்கு இடையே மும்முனைப் போட்டி நிலவுகிறது

இம்மாநிலத்தில் ஆளும் பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணிக்கு இடையே இருமுனைப் போட்டி ஏற்பட்டுள்ளது

தமிழக சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறப்பான கட்டத்தை எட்டியுள்ளது

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ராஜபாளையம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டிய அவர் அஇஅதிமுக வெற்றிபெற்றால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு மேலும் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறினார் தீப்பெட்டி தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்ததபோல் பட்டாசுத் தொழில் மீதான ஜிஎஸ்டி வரியையும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

சென்னையில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிஜேபி தலைவர் திரு ஜெபி நட்டா தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு போதுமான நிதியை வழங்கியதாக கூறினார்

திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் நேற்று கரூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

ஜவுளித் துறையை மேம்படுத்துவதற்காக தனி ஜவுளி ஆணையம் அமைக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் திரு ஸ்டாலின் அளித்தார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அமமுக துணைப் பொதுச்செயலாளர் திரு டி

தினகரன் மக்கள் நீதி மய்யத் தலைவர் திரு கமல்ஹாசன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆகியோரும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

அவர்களது இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்தனர்

உடல்நலக் குறைவால் தில்லியில் ரானுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நெஞ்சுவலி காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் பரிசோதித்தனர் அவரது உடல்நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் தொலைபேசி வாயிலாக குடியரசுத் தலைவரின் மகனிடம் விசாரித்தனர் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ மருத்துவமனைக்கு நேரில் சென்று குடியரசுத் தலைவரின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார்

இந்தியா அமெரிக்கா இடையே நிலுவையில் உள்ள பல்வேறு விஷயங்களை பரஸ்பர பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன நாடுமுழுவதும் பழங்குடியின மக்களிடம் காணப்படும் காசநோயை ஒழிப்பதற்கான புதிய திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார் புதுதில்லி வந்துள்ள தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் கற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தனிநபர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுளுக்கு கூட்டுப் பொறுப்பு உள்ளது என்று மத்திய கற்றுக்குழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள தொழிலாளர் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி காணொலிக் காட்சி வாயிவாக நேற்று திறந்து வைத்தார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ணபிரசாத் விஷ்ணுவர்தன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

அரையிறுதிக்கு தகுதி பெற்றார்

இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்துல் விக்கெட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

இதையடுத்து மூன்று ஒரு நாள் போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தவா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சுமநிலையில் உள்ளன மூன்றாவது ஒருநாள் போட்டி புனே யில் நாளை நடைபெறவுள்ளது தில்லியில் நடைபெற்று வரும் உலக கோப்பை துப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்தியாவின் நிரஜ் குணர்

இதே பிரிவில் இந்தியாவின் பிரதாப் சிங் சுனிதி சவுகான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது